தாய்வாந்து தொழில் அதிபர்கள் இந்தியாவில் முதலீடு செய்ய அவர் அழைப்பு விடுத்துள்ளார்

இனி விரிவான செய்திகள் பொருளாதாரத்தில் ஆசியான் நாடுகள் ஒருங்கிணைந்து மேம்பட வேண்டும் என்பதில் இந்தியா ஆர்வத்துடன் செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்

இந்தோ பசிபிக் பிராந்தியத்தின் இலக்குகளை அடைய இந்தியாவின் கிழக்கு நாடுகளுக்கான வெளியுறவுக்கொள்கை உதவும் என்று கூறினார் நிலப்பரப்பு கடல் மற்றும் வான்வழி போக்குவரத்து ஆகியவற்றில் ஆசியான் நாடுகளுடனான ஒத்துழைப்பை நவீன தொழில்நுட்ப ரீதியில் மேம்படுத்த வேண்டும் என்பதில் இந்தியா உறுதியுடன் உள்ளதாக அவர் கூறினார் இந்தியா ஆசியாள் நாடுகளுக்கு இடையே ஒட்டுமொத்த வளர்ச்சி மற்றும் ஒத்துழைப்பை அதிகரிப்பதற்கு போக்குவரத்தை மேம்படுத்துவது அவசியம் என்று அவர் கூறினார் முன்னதாக ஆதித்யா பிர்வா குழுமத்தின் பொன் விழாவில் உரையாற்றிய பிரதமர் மோடி தாய்லாந்து நிறுவனங்கள் இந்தியாவில் முதலீடு செய்ய அழைப்பு விடுத்தார் சர்வதேச அளவில் தொழில் தொடங்க ஏதுவான பொருளாதாரமாக இந்தியா திகழ்கிறது என்று அவர் கூறினார் இந்தியாவில் வளர்ச்சி மற்றும் முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் பல்வேறு மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக பிரதமர் தெரிவித்தார் குறிப்பாக வரி விதிப்பு பொதுமக்களுக்கு உகந்த வகையில் எளிமையாக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் கடுமையான உழைப்பை வெளிப்படுத்தும் சாமானிய வரி செலுத்துவோருக்கு உகந்த பொதுமக்களை மையப்படுத்திய வரி விதிப்பு முறை இந்தியாவில் உள்ளதாக அவர் கூறினார் கடந்த ஐந்தாண்டுகளில் இந்தியாவில் தொழில் நடத்துவது மிகவும் எளிமையாக்கப்பட்டுள்ளதாக உலக வங்கியின் அறிக்கை தெரிவிப்பதை அவர் மேற்கோள்காட்டினார் கடந்த ஐந்தாண்டுகளுக்கு முன்பு இரண்டு வட்சம் கோடி டாலராக இருந்த இந்தியாவின் பொருளாதாரம் தற்போது மூன்று லட்சம் கோடி டாலருக்கும் அதிகமாக இருப்பதாக அவர் கூறினார் ஐந்து லட்சம் கோடி டாலர் பொருளாதாரத்தை நோக்கி இந்தியா முன்னேறி வருவதாக பிரதமர் மோடி தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் பேசிய ஆதித்யா பிர்லா குழுமத்தின் தலைவர் திரு குமார் மங்கலம் பிர்லா உலக நாடுகளிடையே இந்தியாவின் நன்மதிப்பை பிரதமர் திரு நரேந்திர மோடி மேலும் உயர்த்தியுள்ளதாக தெரிவித்தார் இந்தியாவில் பல்வேறு நலத்திட்டங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி செயல்படுத்தி வருவதாக அவர் கூறினார்

தெற்காசிய நாடுகள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என மலேசிய பிரதமர் திரு மகதீர் மொஹம்மத் வலியுறுத்தியுள்ளார் ஆசியான் உச்சிமாநாட்டிற்கு இடையே பாங்காக்கில் நடைபெற்ற தொழில் அதிபர்கள் கூட்டமைப்பில் பேசிய அவர் சீளா அமெரிக்கா இடையேயான வர்த்தக சிக்கவால் ஏற்படும் பாதிப்புகளை எதிர்கொள்ள தெற்காசிய நாடுகள் ஒன்றிணைவது அவசியம் என்று தெரிவித்தார் தற்போதைய அமெரிக்க அரசின் வர்த்தகக்கொள்கைகளை அந்நாட்டு மக்கள் எதிர்ப்பதாக அவர் கூறினார் அமெரிக்கா சீனா இடையேயான வர்த்தக சிக்கலால் தாய்லாந்து சிங்கப்பூர் மற்றும் மலேசியா உள்ளிட்ட நாடுகளின் ஏற்றுமதி மற்றும் ஒட்டுமொத்த உள்நாட்டு வளர்ச்சி கணிசமாக குறைந்துள்ளது

உஸ்பெகிஸ்தான் சென்றுள்ள பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தாஷ்கண்டில் உஸ்பெகிஸ்தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் மேஜர் ஜென்ரல் நிசாமோ விச்சை சந்தித்து நேற்று ஆவோசனை நடத்தினார் அப்போது இந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின இருநாடுகளுக்கு இடையே பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்துவதால் பல்வேறு நன்மைகள் கிடைக்கும் என இதுகுறித்து ட்விட்டரில் பதிவிட்டுள்ள திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் நிர்பயா நிதி மூவம் மனித கடத்தலுக்கு எதிரான தடுப்பு பிரிவை மத்திய அரசு அமைக்கவுள்ளது இதுகுறித்து டுவிட்டரில் பதிவிட்டுள்ள மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அளமச்சர் திருமதி ஸ்மிருதி இரானி அளைத்து காவல் நிலையங்களிலும் மகளிர் உதவி மமயம் அமைக்கப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார் இத்தகைய நடவடிக்கை மகளிர் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பை வலுப்படுத்த உதவும் என்று கூறியுள்ளார் உத்தரப்பிரதேசத்தில் தனியார் கட்டுமான நிதி நிறுவனத்தில் மின்சார ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி முதலீடு செய்யப்பட்ட விவகாரத்தில் சிபிற விசாரணைக்கு பரிந்துரைக்க அம்மாநில அரசு முடிவெடுத்துள்ளது இந்த விவகாரத்தில் அம்மாநில மின்சார வாரியத்தின் இரண்டு அதிகாரிகள் நேற்றிரவு கைது செய்யப்பட்டனர்

ஆசிய நாடுகள் நிலக்கரி பயன்பாட்டை கணிசமான அளவிற்கு குறைக்க வேண்டும் என ஐ நா வலியுறுத்தியுள்ளது பாங்காக்கில் செய்தியாளர்களிடம் பேசிய ஐ நா பொதுச்செயலாளர் அன்டோனியோ குட்ரஸ் பருவநிலை மாற்றத்தால் ஏற்படும் வெள்ள பாதிப்புகளை அதிகம் எதிர்கொள்ளும் நாடுகளாக ஆசிய நாடுகள் இருப்பதாக கூறினார் குறிப்பாக கடல்நீர் மட்டம் உயர்வதால் இந்நாடுகளில் வசிக்கும் லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்படுவார்கள் என்று அவர் தெரிவித்தார்

இவர்கள் அனைவரும் விரைவில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படவுள்ளதாக அந்த அறிக்கை தெரிவிக்கிறது கிராமப்புறப் பகுதிகளில் பல்கலைக்கழக மாணவர்கள் பணியாற்றி மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த உதவ வேண்டும் என குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் கேட்டுக்கொண்டுள்ளார் சிக்கிம் பல்கலைக்கழகத்தின் ஐந்தாவது பட்டமளிப்பு விழாவில் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் இன்று பங்கேற்று சிறப்புரையாற்றினார் பல்கலைக்கழக சமூக பொறுப்பு திட்டத்தின்கீழ் பல்வேறு முன்முயற்சிகளை பல்கலைக்கழகங்கள் இதற்காக தொடங்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் குறிப்பாக மருத்துவம் நோய் எதிர்ப்பு கல்வி மற்றும் ஊட்டச்சத்து மேம்பாட்டை கிராமப்புறங்களில் ஏற்படுத்தும் வகையில் மாணவியர் செயல்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் கடல்நீரை குடிநீராக்கும் திட்டங்களுக்கு கூடுதல் முக்கியத்துவம் வழங்கப்பட வேண்டும் என குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு வலியுறுத்தியுள்ளார் சென்னையில் நடைபெற்ற தேசிய கடல் வள தொழில்நுட்ப கழகத்தின் வெள்ளிவிழா நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் எதிர்காலத்தில் குடிநீர் பிரச்சினை சவாவாக இருக்கும் என்பதால் குறைந்த செலவில் செயல்படுத்தக்கூடிய கடல்நீரை குடிநீராக்கும் திட்டங்கள் குறித்த ஆய்வுகள் தேவை என கூறினார் இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் வாளிலை முன்னறிவிப்பு போன்ற துறைகளில் இந்தியா மிகப்பெரும் நிபுணத்துவம் பெற்று திகழ்வதாக கூறினார் புதுதில்லியில் உள்ள சுப்தர்ஜங் மருத்துவமனையில் ரோபாட்டிக் அறுவைசிகிச்சை மையத்தை மத்திய ககாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் இன்று தொடங்கிவைத்தார் பல்வேறு நோய்களால் பாதிக்கப்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு முற்றிலும் இலவசமாக மேம்பட்ட மருத்துவ சிகிச்சை வழங்க இந்த மையத்தில் வசதி செய்யப்பட்டுள்ளது குறிப்பாக புற்றநோய் சிறுநீரக பாதிப்பு உள்ளிட்ட சிகிச்சைகளில் அதிக இழப்பு இல்லாமல் மேம்பட்ட சிகிச்சை வழங்குவதற்கு இந்த தொழில்நுட்பம் உதவுகிறது புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள ஜம்மு கஷ்மீர் மற்றும் லடாக் ஆகிய இரு யூனியன் பிரதேசங்களின் வரைபடத்தை உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது

கார்கில் மற்றும் லே ஆகிய இரண்டு மாவட்டங்களை உள்ளடக்கிய யூனியன் பிரதேசமாக லடாக் உள்ளது ஜம்மு கஷ்மீர் மாநிலத்தில் இடம்பெற்றிருந்த இந்த இரண்டு மாவட்டங்களை தவிர்த்து இதர மாவட்டங்கள் புதிய ஜம்மு கஷ்மீர் யூனியன் பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளன

அமெரிக்க குடியேற்ற துறையுடன் இணைந்து இந்த நடவடிக்கையை பிரேசில் காவல்துறை எடுத்துள்ளது விளையாட்டுச் செய்திகள் இந்தியா பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையேயான மூன்று போட்டிகளைக் கொண்ட டுவன்டி டுவன்டி கிரிக்கெட் தொடரின் முதவாவது ஆட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறவுள்ளது இரவு ஏழு மணிக்கு போட்டி தொடங்குகிறது கேப்டன் விராட் கோலிக்கு ஒய்வு அளிக்கப்பட்டுள்ளதால் அவருக்கு பதிலாக ரோஹித் சர்மா கேப்டனாக நியமிக்கப்பட்டுள்ளார் இப்போட்டியை அகில இந்திய வானொலி ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் நேரடியாக ஒலிபரப்பு செய்யவுள்ளது டோக்கியோவில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள ஒலிம்பிக் ஹாக்கிப்போட்டியில் பங்கேற்பதற்கு இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் தகுதி பெற்றுள்ளன